டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் தமிழகத்தில் தளா்வில்லா ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்பட்டது

மாநிலம் முழுவதும் அமைச்சள்கள் மற்றும் இதற்கான சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை அய்வு செய்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் இந்த நோய் தொற்றுக்கான சிறப்புப் பிரிவினை ஆய்வு செய்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் ப்ளாஸ்மா சிகிச்சைக்கு உதவ முன்வர வேண்டுமென்று அப்போது அவர் வேண்டுகோள் விடுத்தார்

அந்த மருத்துவமனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளதாகவும் முதலமைச்ச் இதனை திறந்து வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அளைத்து பகுதிகளிலும் கட்டுமானப் பணிகள் நடைபெறும் இடங்களில் இடம்பெறும் தொழிலாளா்களுக்கு பரிசோதனை மேற்கொள்வதற்காக நடமாடும் மருத்துவ குழுக்கள் அதில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளாா் இந்த குழுக்கள் சென்னையில் உள்ள ஒன்றரை லட்சம் கட்டுமான தொழிலாளா்களுக்கு உரிய பரிசோதனையை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கூடுதல் சித்தா மருத்துவமனைகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வேலுமணி கூறியுள்ளார்

மதுரையில் வருவாய்த்துறை அமைச்சள் திரு உதயகுமாா் இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னா் செய்தியாள்களிடம் பேசினார்

பரிசோதனைக்கான உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா தன்னிறைவை எட்டியுள்ளதாக அந்த அமைப்பின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் கூறியுள்ளார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஜனவரி மாதம் முதல் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகள் இந்தியாவில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதர சேவைகளுக்கு அனுமதி இல்லாததள் காரணமாக முக்கிய நகரங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன சென்னையில் இது தொடா்பாக ஆய்வு மேற்கொண்ட காவல்துறை ஆணையா் திரு மகேஷ்குமாா் அகா்வால் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

அனல்மின் கழகத்தின் ஒய்வுபெற்ற இயக்குநர் திரு மொகபத்ரா கேசிய தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது நெய்வேலி அனல் மின் நிலையத்தின் இயக்குநர் நிலையிலான அதிகாரி ஒருவரும் இது குறித்து விசாரணை நடத்த உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சம்பந்தப்பட்ட பிரிவின் தலைவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விசாரணை முடியும் வரை இந்த அனல்மின் நிலையத்தின் ளரிசக்தி பிரிவு இயக்குநர் விடுமுறையில் செல்லவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது

கோவை நீலகிரி தேனி ஈரோடு சேவம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது